மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி உதவி குறித்து ஜப்பானின் ஜெய்க்கா நிறுவனம் இப்பகுதியை ஆய்வு செய்திருப்பதாகவும் விரைவில் நிதியுதவி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆரம்ப ்கட்ட பணிகள் நிறைவடந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அவர் கூறினார் பிரதமர் திரு

ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் மரபுசாரா மின்சார உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் அரசின் சாதனை விளக்க புகைப்படக் கண்காட்சியை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சூரியசக்தி மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறினார்

எதிர்காலத்தில் கற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மரபுசாரா எரிசக்திதான் தேவை என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழக கூட்டுறவுத்துறை முன்னோடியாகத் திகழ்கிறது என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தாத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டுறவு சங்க கட்டங்களை திறந்து வைத்து கடன் உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் அடித்தட்டு மக்கள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருகிறது என்றார்

விவசாயிகள் கடன் உதவிகளை முழுமையாக பயன்படுத்தி மேம்பாடு அடையுமாறும் திரு

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ப்ளஸ் டூ பொதத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன

இத்தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளைத் தடுக்க கமார் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வு மையத்திற்குள் அலைபேசிகளை எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளுக்கு உடந்தையாக செயல்படும் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் அரசுத்துறை இயக்குநர் எச்சரித்துள்ளார்

இருவரிச் செய்திகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கப்படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வதற்கான உடன்படிக்கையில் அமெரிக்காவும் தாலிபாள் அமைப்பும் கையெழுத்திட்டுள்ளன கத்தார் நாட்டின் தோகாவில் நேற்று இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது தாலிபான் தலைவர்களை விரைவில் நேரில் சந்திக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா ஆதரிக்கும் என வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் புதிய பிரதமராக திரு முகைதீன் யாசின் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை அந்நாட்டு மன்னர் திரு சுல்தாள் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா பிறப்பித்துள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பு வேகமாக பரவி வரும் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அளைவரையும் பத்திரமாக மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஈரானுக்கான இந்தியத் தாதர் திரு

வாரணாசியிலிருந்து கொச்சி செல்லும் வழியில் சென்னை விமான நிலையம் வந்த செக் நாட்டு பயனியிடம் துப்பாக்கி இருந்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் அவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிசான் கடன் அட்டை பெற்றுள்ள விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டுறவு கடன்களை வழங்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார்

ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் மங்களூரு பல்கலைக்கழக மாணவர் நரேந்தர் பிரதாப் சிங் தங்கப் பதக்கம் வென்று தனது முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார்